நிவர் புயல் சேதங்களை மத்திய நிபுணர் குழுவினர் இன்று பார்வையிட்டு வருகின்றனர்

தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மாநில அமைச்சர்கள் இன்று முழுவீச்சில் ஆய்வுசெய்து வருகின்றனர்

சட்டமேதை டாக்டர்

திருவள்ளுர் மாவட்டம் எண்ணூர் முகத்துவாரம் அத்திப்பட்டு புதுநகர் உள்ளிட்ட இடங்களில் திரு ஹர்ஷா திரு

சுமன் திரு அமீத்குமார் திரு

செங்கல்பட்டு உள்ள பெரும்பாக்கம் பூந்தண்டலம் திருக்கழுக்குன்றம் வேடல் சித்தாமூர் தாம்பரம் முடிச்சூர் ஆகிய பகுதிகளிலும் இக்குழுவினர் ஆய்வு செய்கின்றனர் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தவேலூரிலும் அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர்

திருவாரூர் மாவட்டம் முகுந்தனூர் பெருந்தரக்குடி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நீர் நிலைகள் குறித்த கணக்கெடுப்பிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

சம்பத் கடலூர் மாவட்டம் பூவாணிக்குப்பம் முகாமை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் உணவுப்பொருட்கள் வழங்கப்படுவதை ஆய்வு செய்தார் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று சென்னை ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனையில் தொடங்கிவைத்தார்

தஞ்சை ஆய்வு தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த கோணக்கடங்கலாறில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்யும் பணியினை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தோட்டக்கலைத்துறை இயக்குநருமான திரு சுப்பையன் மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

சுப்பையன் வாய்ஸ் வானிலை மன்னார் வளைகுடா பகுதியில் நிலைகொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவிழந்து அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

தங்கமணி தமிழகத்தில் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும்வகையில் வீடு வீடாக சென்று கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்துவருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் அரசு நெல்கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் எடுத்துவரும் நெல்லை வெளியே விற்பனை செய்ய அதிகாரிகள் துணைநிற்கும் பட்சத்தில் அவர்கள்மீது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று தொடங்கிவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தற்போது மழை காலம் கொண்டுவரப்படும் நெல்லை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

கொடிநாள் நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பணியாற்றும் முப்படையினரின் தியாகத்தை நினைவுகூறும் கொடிநாள் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையைப் போற்றும்வகையிலும் மக்கள் தங்களது தேச பக்தியை வெளிப்படுத்தும்விதமாகவும் தாராளமாக கொடிநாள் நிதி வழங்கவேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அம்பேத்காரின் சிந்தனை மற்றும் லட்சியங்கள் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வலிமை அளிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அவரது கனவை நிறைவேற்ற நாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் கூறியுள்ளார் சேலத்தில் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இரும்பு மற்றும் எ ் குத்துறை இணை அமைச்சர் திரு ஃபக்கன்சிங் குலாஸ்தே மத்தியஅரசு தொழிலாளர்களின் நலனைப் பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்குவது தொடர்பாக இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறிய அமைச்சர் இது தொடர்பாக அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தபின்னர் முடிவெடுக்கப்படும் என்றார் கடலூரில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத்தும் திருவண்ணாமலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ்

திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தில் டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு நிறுவன பொது மேலாளர் திரு

திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய துணை தலைமை இயக்குநர் திரு

பிள்ளை நிலைய இயக்குநர் திரு